என பட்ஜெட் ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலிபுறுத்தியுள்ளார்

மற்றும் ஏற்பாடுகள் பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆய்வு நடத்தியுள்ளார்

உதவித் தொகை வழங்கப்படும் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார்

உலகக் கோப்பை போட்டிகளின் அடுத்த இரண்டு ஆட்டங்களில் பங்கேற்கமாட்டார் இனி விரிவான செய்திகள் விவசாயம் மற்றும் பண்ணை சாரா பிரிவுகள் மேம்பாட்டின் மூலம் வேலையில்லாத் திண்டாட்டத்தையும் வறுமையையும் ஒழிக்க நடவடிக்கை அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் இம்மாதம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் தயாரிப்பு பணியில் ாடுபட்டுள்ள அவர் பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களுடன் மேற்கொண்டுள்ளார் அப்போது பேசிய அவர் ஊரக பகுதிகளில் சமூதாய உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் இது தேவை என்று கூறியுள்ளார் விவசாயத் துறைக்கு தற்போதைய அரசு உயர்முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் அத்துறையில் பல்வேறு பகுதிகளின் பிரதிநிதித்துவம் தேவை என கூறினார் விவசாய சந்தையில் காணப்படும் பிரிவினையை அகற்றவும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் விவசாய ஆராய்ச்சி சேவைகளின் விரிவாக்கம் ஊரக வளர்ச்சி பண்ணை சாரா பிரிவு தோட்டக்கலை உணவுப்பதப்படுத்துதல் கால்நடை வளர்ப்பு மீன்வளம் விவசாயத் துறையில் தொழில்களை தொடங்குதல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து நிதியமைச்சர் மேற்கொண்ட ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் கூறப்பட்டுள்ளது விவசாயத்துறையில் முதலீட்டை ஊக்குவிக்கவும் விவசாயிகளுக்கு சந்தையை அணுகும் முறையை உயர்த்தவும் பல்வேறு ஆலோசனைகளை விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பிரதிநிதிகள் நிதியமைச்சரிடம் வழங்கியுள்ளனர் உணவுப் பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்துவது தொடர்பாகவும் பண்ணை சாரா பிரிவில் விரிவான தொழில்நுட்பத்தை அழிமுகப்படுத்தவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்தக் கூட்டத்தில் நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாகூர் உடனிருந்தார் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி திருமதி நிர்மலா சீதாராமன் தனது பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தமது புதிய அமைச்சரவையில் இடம் பெற்றுள்ள அமைச்சர்களின் முதல் கூட்டத்தை கூட்டியுள்ளார் இந்தக் கூட்டத்தில் தமது அரசின் செயல் திட்டம் குறித்து அமைச்சர்களிடம் விளக்குவார் என தெரிகிறது முந்தைய திரு நரேந்திரமோடியின் ஆட்சியின்போதும் இதபோன்ற கூட்டங்கள் அவ்வப்போது நடைபெறுவது வழக்கமாக இருந்தது அமைச்சர்களின் கூட்டத்திற்குப் பின்னர் மத்திய அமைச்சரவைக் கூட்டமும் நடைபெற உள்ளது நேற்று மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களின் செயலர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் ஒவ்வொரு அமைச்சகத்திலும் இலக்குகளை எட்ட ஐந்தாண்டு திட்ட அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் அரபிக் கடலில் மையம் கொண்டுள்ள வாயு புயலால் ஏற்படும் பாதிப்புகளை சந்திப்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று மத்திய மாநில அமைச்சகங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அரபிக் கடலில் உருவாகியுள்ள வாயு புயல் நாளை மறுநாள் குஜராத் மாநில கடற்கரையை போர்பந்தருக்கும் மகுவா வுக்கும் இடையே கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது

இந்நிலையில் புயல் தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு அமித் ஷா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் இருந்து மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் மின்சாரம் தொலைத்தொடர்பு சுகாதாரம் குடிநீர் வசதிகளை பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதற்கிடையே கடலோர காவல்படை கடற்படை ரானுவம் விமானப்படை ஆகியவை நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஹெலிகாப்டர்கள் தயார் பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மோசமான வானிலை நிலவியதாலும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் காணாமல் போனதாலும் தேடும் பணி தாமதமானது விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதில் பயணித்தவர்களின் நிலை என்ன என்பதை கண்டறியும் முயற்சிகள் தொடங்கியுள்ளன

பல்வேறு மாநிலங்களின் அமைச்சர்களுடன் தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆவோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார் உத்தரப் பிரதேசம் பீகார் மேற்குவங்கம் சத்தீஷ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா போன்ற மாநிலங்களில் குடிநீர் பற்றாக்குறை நிலவுவதாக அவர் கூறினார்

தண்ணீரை சேமித்தல் விநியோகத்திற்கும் தேவைக்கும் இடையேயான இடைவெளியை குறைத்தல் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் கூறினார்

அடுத்த ஐந்தாண்டுகளில் சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஐந்து கோடி மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகை வழங்கப்படும் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் மௌலானா ஆசாத் கல்வி அறக்கட்டளையின் நிர்வாகக் குழு மற்றும் பொதுக்குழுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்த அவர் சிறுபான்மையின மாணவர்களின் சமூக பொருளாதார கல்வி நிலையை மேம்படுத்த இந்த உதவித் தொகை பெரிதும் உதவும் என்று தெரிவித்தார்

கல்வியை பாதியில் நிறுத்தும் சிறுபான்மைஇனத்தை சேர்ந்த மாணவிகளுக்கு சிறந்த கல்வி நிறுவனங்கள் மூலமாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்பை வழங்கும் இணைப்புத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் கர்நாடக மாநில ஆளுநர் திரு வாஜூபாய் வாலா அருணாச்சலப் பிரதேச ஆளுநர் பிரிகேடியர் பி டி மிஸ்ரா ஆகியோர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்தனர் இதற்கிடையே ராஜஸ்தான் குஜராத் உட்பட நான்கு மாநிலங்களின் ஆளுநர்கள் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவை சந்தித்து பேசினர் திரு அமித் ஷா ஆளுநர்களை தனித்தனியே சந்தித்தார் மத்தியப் பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வீரேந்திரகுமார் மக்களவையின் தற்காலிக சுபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார்

மேலும் மக்களவைத் தலைவர் தேர்தலையும் அவர் நடத்துவார் மத்தியப் பிரதேச மாநிலம் திகம்கார் தொகுதியில் இருந்து மக்களவைக்கு அவர் ஏழு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

ஒடிசா முதலமைச்சர் திரு நவீள் பட்நாயக் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து தமது மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்த்து வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் பிரதமரை சந்தித்துப் பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மையில் ஒடிசா மாநிலத்தை ஃபோனி புயல் தாக்கியதை அடுத்து பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் சிறப்பு அந்தஸ்த்து கேட்டுள்ளதாகவும் கூறினார் பிரதமருடனான சந்திப்பின்போது மக்களவைத் தேர்தல் வெற்றிக்காக அவருக்கு திரு நவீன் பட்நாயக் வாழ்த்து தெரிவித்தார் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் குழந்தைகளை தொழிலாளர் முறையிலிருந்து விடுவித்து இனிமையான குழந்தை பருவத்தையும் முறையான கல்வியையும் உறுதி செய்வதே தமது அரசின் அடிப்படை குறிக்கோள் என்று தெரிவித்துள்ளார் இலக்கை விரைவில் எட்டும் வகையில் நாம் அனைவரும் குழந்தைகளின் இந்த உரிமைகளை மதித்திடுவோம் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பமாட்டோம் குழந்தைகளை பணியில் அமர்த்தமாட்டோம் என உறுதியேற்று தமிழகத்தை குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர் ஷிகர்தவான் காயம் காரணமாக உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் குறைந்தபட்சம் அடுத்த இரண்டு ஆட்டங்களில் விளையாட மாட்டார் என கூறப்படுகிறது இடது கை பெருவிரலில் ஏற்பட்ட எலும்பு முறிவால் அவர் போட்டியில் இருந்து தற்போதைக்கு விலகி உள்ளதாக கூறப்படுகிறது வரும் வியாழக்கிழமை நியூசிலாந்துக்கு எதிராக நடைபெற உள்ள ஆட்டத்திலும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள பாகிஸ்தானுக்கு எதிராள ஆட்டத்திலும் அவர் கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லை என்று இந்தியக் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

உலககோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற இருந்த பங்களாதேஷ் இலங்கை இடையேயான ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது பிரிஸ்டலில் இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு இப்போட்டி தொடங்க இருந்தது பலத்த மழையால் மைதானத்தில் தண்ணீர் தேங்கியதால் ஒரு பந்துகூட வீசப்படாமல் ஆட்டம் கைவிடப்பட்டு